ஏழை மக்களின் நலனுக்காக பயன்படுத்தலாம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மக்களவைக்கான நான்காம் கட்டத் தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது

நடந்த துப்பாக்கிச்சண்டையில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர்

சந்தித்து பேசுகிறார்

தோஹாவில் நடைபெற்ற ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இறதிநாளான நேற்று இந்தியா ஒரு தங்கம் உட்பட நான்கு பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் நான்காம் இடத்தை பிடித்துள்ளது

பிஜேபியின் மூத்த தலைவரும் பிரதருமான திரு நரேந்திரமோடி பீகார் மாநிலம் தர்பங்காவில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் தீவிரவாதம் வேரோடு ஒழிக்கப்பட்டால் பாதுகாப்பிற்காக செலவிடப்படும் அந்த தொகை ஏழை மக்களின் நலனுக்காக பயன்படுத்தலாம் என்று தெரிவித்தார் தீவிரவாதத்தை துண்டுபவர்கள் தூத்தப்படுவார்கள் என்றும் அதன்மூலம் புதிய இந்தியா உருவாகும் என்றும் அவர் கூறினார் குறைந்த தொகுதிகளில் போட்டியிடுபவர்கள் பிரதமராகும் கனவில் மிதந்துவருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதனைத்தொடர்ந்து உத்திரபிரதேசத்தின் பாண்டாவிலும் தாம் போட்டியிடும் வாரணாசியிலும் அவர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் வாரணாசி தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவை திரு நரேந்திர மோடி நாளை தாக்கல் செய்ய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிஜேபி தலைவர் திரு அமீத் ஷா உத்திரபிரதேச மாநிலம் உன்னாவோ மற்றும் காசிபுரில் நடைபெறும் பிரச்சார பொதுக் கூட்டங்களில் பங்கேற்று உரையாற்றுகிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி ராஜஸ்தான் மாநிலம் ஜலோர் அஜ்மீர் மற்றும் கோட்டாவில் அக்கட்சி வேட்பாளர்களான திரு அசோக் கெலாட் திரு சக்சின் பைலட் திரு அவிநாஷ் பாண்டே திரு அனந்த்குமார் ஆகியோருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி உத்தரப் பிரதேச மாநிலம் ஜலானில் இன்று நடைபெறும் பிரச்சார பொதுக் கூட்டத்தில் பங்கேற்கிறார் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் செல்வி மாயாவதி ஷஐகான்பூர் மற்றும் கண்ணாஜ்ஜில் இன்று நடைபெறும் பேரணிகளில் கலந்துகொள்கிறார்

பீஹாரில் ஐந்து

வாக்குப் பதிவு எந்திரங்கள் சேதப்படுத்தப்பட்டது வாக்கு பதிவு நடைமுறைகளில் குறைபாடுகள் உள்ளிட்ட காரணங்களால் மறு வாக்குப் பதிவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது நாகாலாந்தின் தியூய் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட ஒரு வாக்குச் சாவடியிலும் இன்று மறுவாக்குப் பதிவு நடைபெறுகிறது உத்திரபிரதேச மாநிலம் ஆன்ரா மக்களவை தொகுதிக்கு உட்பட் ஒரு வாக்குச் சாவடியிலும் இன்று மறு வாக்குப் பதிவு நடைபெறுகிறது

நாளை மனுக்களை திரும்பப்பெற கடைசிநாளாகும் பீகார் மாநிலத்தில் உள்ள வம்கி நகர் புரீயோகர் வைஷாவி கோபால்கஞ்ச் சிவான் மஹாராஜ்கஞ்ச் பூர்வி மற்றும் மேற்கு சாம்ரான் தொகுதிகளில் தேர்தல் நடைபெறுகிறது

இந்த கோரிக்கை உச்சநீதிமன்றத்தால் ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது ஆனால் சுட்டமன்ற தொகுதிகளில் ஒன்று முதல் ஐந்து வாக்குச்சாவடி மையங்களில் உள்ள விவிபேட் விவரங்களை கணக்கிட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு அப்போது உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு இந்த எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று மறுஆய்வு மனுவில் தற்போது குறிப்பிட்டுள்ளார் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் அனந்தநாக் மாவட்டத்தில் இன்று பாதுகாப்புப் படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச்சண்டையில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பிஜ்பெஹாரா பகுதியில் தீவிரவாதிகள் பதங்கியிருப்பதாக கிடைத்த தகவலையடுத்து பாதுகாப்புப்படையினர் அங்கு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது ஏற்பட்ட துப்பாக்கிச்சண்டையில் இரண்டு தீவிரவாதிகள் குட்டுக்கொல்லப்பட்டதாக ஜம்மு கஷ்மீர் மாநில காவல்துறை தலைவர் திரு தில்பாக் சிங் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் தேசிய புலனாய்வு அமைப்பு உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோக மாவட்டத்தில் நடத்திய சோதனையில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் ஐ எஸ் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடையவர்கள் என்று கருதப்படுகிறது உத்தரப்பிரதேச மாநில காவல்துறையினர் மற்றும் தேசிய புலனாய்வு அமைப்பினர் சைதப்பூர் இம்மா கிராமத்தில் பல வீடுகளில் சோதனையில் ஈடுபட்டனர் கடந்த டிசம்பர் மாதம் முதல் தேசிய புலனாய்வு அமைப்பானது இம்மாதிரியான சோதனைகளை நடத்தி வருவதாகவும் இதில் ஐ எஸ் அமைப்புடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு வருவதாகவும் தெரியவந்துள்ளது ரஷ்ய அதிபர் திரு விளாடிமீர் புட்டினை வடகொரிய அதிபர் திரு கிம் ஜோங் உள் இன்று சந்தித்து பேசுகிறார் ரஷ்யாவின் விளாடி வோஸ்டோக் நகரில் நடைபெறும் இந்த பேச்சுவார்தையை முன்னிட்டு திரு கிம் ஜோங் உன் ரயில் மூலம் அங்கு சென்றடைந்துள்ளார் கொரிய தீப கற்பத்தில் அணு ஆயுத ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக ப அவர்கள் இருவரும் பேச்சு நடத்துவார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன வடகொரிய அதிபர் திரு கிம் ஜோங் உன் ரஷ்ய அதிபரை நேரில் சந்தித்து பேசுவது இதுவே முதல் முறையாகும் இலங்கையில் தற்போதுள்ள நிலைமை குறித்தும் குண்டுவெடிப்புச் சும்பவத்தை அடுத்து எதிர்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்தும் விவாதிப்பதற்காக இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அதிபர் மைத்ரிபால சிறிசேனா அழைப்பு விடுத்துள்ளார்

இதனையடுத்து இலங்கை முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன ஒரு பெண் உட்பட ஒன்பது பேர் இந்த தற்கொலைப்படை தாக்குதலில் ஈடுபட்டதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் இவர்கள் வசதிபடைத்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்றும் இங்கிலாந்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் படித்தவர்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தற்கொலைப்படை தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் பல வெளிநாடுகளுக்கு கற்றுப்பயணம் செய்துள்ளதாகவும் அவர்களுடைய ஐ எஸ் ஐ எஸ் தொடர்புகள் குறித்து விசாரிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கான ஒப்பந்தத்தில் ஐக்கிய நாடுகள் சபையும் ஐரோப்பிய கூட்டமைப்பு நாடுகளும் கையெழுத்திட்டுள்ளன

ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் ஆடவர் பிரிவில் அஜய் குமார் சரோஜ் வெள்ளிப்பதக்கம் வென்றார்

பதக்கப்பட்டியலில் இந்தியா நான்காவது இடத்தில் உள்ளது பக்ரைன் முதலாவது இடத்தையும் சீனா இரண்டாவது இடத்தையும் ஜப்பான் மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளன ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவில் இன்று இரவு எட்டு மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் அரையிறுதி போட்டிகள்இன்று நடைபெறவுள்ளது

அரையிறுதிப் போட்டியில் பங்கேற்பதன் மூலம் இவர்கள் பதக்கங்கள் வெல்வது உறுதி செய்யப்பட்டுள்ளது முதல் முறையாக ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவிற்கான போட்டிகள் ஒரே நேத்தில் நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது ஆசிய பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து சாய்னா நேவால் உள்ளிட்ட ஏழு வீரர் வீராங்கனைகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இன்று பங்கேற்கின்றனர்